மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்றுமுதல் மூன்று நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளனர்

சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் மிசோராம் தெலுங்கானா மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவா்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

ஹன்னா ஒக்ஹோட்டாவை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழுவினா் இன்றுமுதல் மூன்று நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளனா் தில்லியிலிருந்து நேற்றிரவு தமிழகம் வந்த மத்திய குழுவினா் இன்று தலைமைசெயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளனர்

தில்லி திரும்பும் முன்பு மீண்டும் தமிழக முதலமைச்சள் மாநில தலைமை செயல் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனா் பின்னா் சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனா் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் கூரைகள் பாதிக்கப்பட்ட வீடுகளில் தற்காலிகமாக கூரை அமைத்து கொள்ள தாா்பாய் வீட் கள் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் முதலமைச்சர் பொதுநிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாடு நுகர்ப்பொருள் வாணிப கழகம் மூலமாக இவை வாங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தற்போது பெய்துவரும் வடகிழக்கு பருவமழையிலிருந்து வீடுகளை பாதுகாப்பதற்கு ஏதுவாக தார்பாய் வீட் கள் வழங்குமாறு மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் கஜா புயலால் தென்னை மரங்களை இழந்துள்ள விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலிக்கும் என்று துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வம் கூறியிருக்கிறாா்

புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அல்லது நாளை பார்வையிட உள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய குழுவினா் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னா் உரிய நிதியை தமிழகத்திற்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு பன்னீர்செல்வம் கூறினார் முன்னதாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பேராவூரணி திருவோணம் ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றுவரும் நிவாரணப் பணிகளை துணை முதலமைச்ச் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அரசு நிர்வாகம் எடுத்துவரும் நடவடிக்கைகளால் உடனடி நிவாரணம் அளிக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாக வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமாா் கூறியிருக்கிறார் அகில இந்திய வானொலிக்கு அளித்தள்ள சிறப்பு பேட்டியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் இரவு பகலாக நூற்றுக்கணக்கான தொழிலாள்கள் ஈடுபட்டுள்ளனர்

கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு வழங்கும் என்று பிஜேபி தேசிய செயலர் திரு எச் ராஜா கூறியிருக்கிறார் பெரம்பலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு லட்சம் மின் கம்பங்கள் சாய்ந்துள்ள நிலையில் விரைந்து மின்சாரம் வழங்க மின் ஊழியர்கள் மேற்கொண்டுவரும் பணி பாராட்டத்தக்கது என்று கூறினார் குடும்ப வன்முறை தடுப்பு சுட்டத்தின்படி தாலுகா அளவில் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிக்க உத்தரவிட கோரும் மனுவுக்கு ஆறுவார காலத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசின் தலைமைச்செயலாளர் செயலாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் நலத்துறை சமுக உத்தரவிட்டுள்ளது வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் தாக்கல் செய்த மனுவில் காலியாக உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் உரிய காலத்தில் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்

சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் மிசோராம் தெலுங்கானா மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி நேற்று மிசோராமில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் மத்தியபிரதேசத்தில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் திரு பியூஷ் கோயல் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி முன்னாள் மத்திய அமைச்சா் திரு அசோக் கெல்லாட் உள்ளிட்டோா் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் தமிழகத்தின் உள்பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுவிழந்து விட்டதால் இன்றுமுதல் தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

இதனிடையே மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் மாலத்தீவு வெளியறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாஹித் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார்

பங்களாதேஷிலிருந்து மேற்குவங்க மாநிலம் மால்டா வழியாக கள்ள ரூபாய் நோட்டுகளுடன் குஜாத் வந்த ஒருவரை அம்மாநில காவல்துறையினா் கைது செய்து விசாரித்து வருகின்றனா் கோவாவில் நடைபெற்றுவரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் முதல் முறையாக பார்வையற்றோருக்காக சிறப்பு ஒலி வசதிகளுடன் இரண்டு திரைப்படங்கள் திரையிடப்பட்டன

ஜெர்மனியின் காட்பாஸ் நகரில் நடைபெற்றுவரும் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் உலக கோப்பை போட்டியின் வால்ட் பிரிவு இறுதி சுற்றுக்கு இந்திய வீராங்களை தீபா கர்மாக்கர் தகுதிப்பெற்றுள்ளார் கடந்த ஜகார்த்தா ஆசிய போட்டியின்போது காயம் காரணமாக தீபா கள்மாக்கள் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது